நரேந்திரமோடி கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக்கொல்லப்பட்டார் உரிய விசா இல்லாததன் காரணமாக பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு

காயமடைந்தனர்

உள்ள இறுதியாட்டத்தில் பிரான்ஸ் குரேஷியாவை எதிர்கொள்கிறது தென்கொரியாவுக்கு எதிரான இரண்டாவது ஹாக்கிப் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது

நரேந்திரமோடி கூறியுள்ளார் நாடு முழுவதும் உள்ள மகளிர் சுயஉதவிக் குழுக்களிடையே காணொலி காட்சி வாயிலாக அவர் கலந்துரையாடினார் சமூக பொருளாதார ரீதியில் மகளிர் மேம்பட இந்த குழுக்கள் உதவியாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டா் அனைத்து துறைகளிலும் பெண்கள் முத்திரை பதித்து வருவதாகவும் அவர் கூறினார் வேளாண் மற்றும் பால் உற்பத்தி துறையில் மகளிரின் பங்களிப்பின்றி வளர்ச்சியை எட்டியிருக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் மகளிரின் திறனை கண்டறிய அவர்களுக்கு உரிய வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார்

நரேந்திரமோடி கூறினார் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற பெண்கள் இந்த குழுக்களின் மூவம் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தாங்கள் எவ்வாறு மேம்பாடு அடைந்தோம் என்பது குறித்தும் பிரதமரிடம் எடுத்துரைத்தனர் தேனி மாவட்டத்தை சேர்ந்த மகளிர் சுயஉதவிக்குழுக்களின் உறுப்பினர்களும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் மத்திய அரசின் திட்டங்கள் தங்களுக்கு மிகுந்த பயனை அளித்திருப்பதாகவும் அவர்கள் கூறினர்

நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் திறந்து வைத்தார் கற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் நவீன வசதிகளுடன் இந்த கட்டிடம் உருவாக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த புதிய கட்டிடத்தில் மத்திய தொல்லியல் நூலகமும் இடம் பெற்றுள்ளது

ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் குப்வாரா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்புப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இருதரப்புக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடைபெற்றதாகவும் அங்கிருந்து அவரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்பகுதியில் இருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த துப்பாக்கி சண்டையில் ரானுவத்தை சேர்ந்த அதிரடிப்படை வீரர் ஒருவரும் உயிரிழந்தார்

ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த வாரி மீது இவர்கள் சென்ற வாகனம் மோதியதில் விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினா் தெரிவித்தனா் பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு

இந்த பயணம் தொடர்பாக விசா விண்ணப்பித்ததில் தெரிவிக்கப்பட்ட காரணங்கள் முறையாக இல்லையென கூறி அவருக்கு விசா வழங்கப்படவில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரவிஷ் குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் வங்கி மோசுடி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி உள்ள திரு

சுட்டவிரோத பணபரிமாற்ற தடைச்சுட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது

இவ்வழக்கில் அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதையடுத்து அமலாக்கப் பிரிவினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர்

விள் அமைதிக்கான விருது உட்பட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார் விவங்கினங்களின் உரிமைக்காகவும் சைவ உணவின் பயன்பாட்டினை அதிகரிப்பதற்காகவும் பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை இவர் மேற்கொண்டார் உரத்தின் முக்கியத்துவம் குறித்து மாணவா்களிடையே விழிப்புணா்வு ஏற்படுத்த மண்புழு வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் வலியுறுத்தியுள்ளார்

மண்புழு உரம் தயாரிக்கும் முறையினை சிறு வயதிலேயே தெரிந்து கொண்டால் மாணவர்கள் அதனை மறக்கமாட்டர்கள் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார் வீடுகளில் சேறும் மக்கும் குப்பைகளை பயன்படுத்தி இயற்கை உரங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் திரு பன்வாரிலால் கேட்டுக் கொண்டார்

பாலகிருஷ்ண ரெட்டி கூறியுள்ளாா் ஒசூர் நகராட்சிப் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுவரும் இதற்கான பணிகளை ஆய்வு செய்த பின்னா் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இப்பகுதியில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை நீக்க இந்த திட்டம் உதவிடும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டா் இந்த குடிநீர் திட்டப்பணிகள் அடுத்த ஆண்டு ஜுன் மாதம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு பாலகிருஷ்ண ரெட்டி தெரிவித்தார் பிரதமரின் பயிர்க்காப்பீட்டுத் திட்டம் கரூர் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது வறட்சிக்காலத்தில் இந்ததிட்டம் தங்களுக்கு பேருதவியாக இருந்ததாக அந்த மாவட்டத்தை சேர்ந்த பயனாளி ஒருவர் தெரிவித்தார்

இந்த மழை காரணமாக தமது வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்துள்ள அந்நாட்டு பிரதம் திரு

ஈராக்கில் நேட்டோ படைகளுக்கு தலைமை பொறுப்புயேற்பதாக கனடா அறிவித்துள்ளது ஈராக் படை வீரர்களின் திறளை மேம்படுத்துவதற்கு உரிய பயிற்சி வழங்கப்படும் என்றும் கனடா கூறியுள்ளது ஈராக் பாதுகாப்பு பணிக்கு தலைமை பொறுப்புயேற்பதில் பெருமை கொள்வதாகவும் கனடா தெரிவித்துள்ளது சிரியாவின் ரானுவ நிலைகள் மீது இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் கூறியுள்ளது சிரியாவுக்கு பதிவடி கொடுக்கும் வகையில் மூன்று நிலைகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவத்தின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இறுதிப்போட்டியில் குரேஷியா வரும் எதிர்கொள்கிறது நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மூன்றாவது இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நாட்டிங்ஹாமில் நடைபெற உள்ளது

மலேசியாவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் பதக்கங்களை வென்ற திருப்பூரை சேர்ந்த அனுஷ்கா சஸ்டீ பா்பயாமூன் ஆகியோா் தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர்